மாநில அரசுகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது

எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்கள் சக்தி உந்து சக்தியாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரன் ரிஜுஜூ கூறியுள்ளார்

வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது

தடுப்பூசி செலுத்துவதற்கான கோவின் மென்பொருள் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தடுப்பூசிக்கான ஒத்திகையின் போது இந்த மென்பொருளின் செயலாக்கம் எவ்வாறு இருந்தது என்பது குறித்தும் மாநில அரசுகளிடம் கேட்டறியப்பட்டது தடுப்பூசி பெறுவதற்கான பதிவு முதல் அதனை செலுத்தும் வரை அனைத்து விவரங்களும் தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முழுமையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

ஆதார் அட்டை பயன்பாடு குறித்து கூறிய அவர் பயனாளர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் வகையில் அவர்களது தற்போதைய அலைபேசி எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது குறித்து மாநில அரசுகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளார் மக்கள் பயனடையும் வகையில் தடுப்பூசி விநியோக நடவடிக்கைகள் மேற்னொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பு மருந்தை கிளடக்கும் வகையில் கட்டமைப்பு நடவடிக்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

சத்யேந்தர் ஜெயின் மத்திய அரசின் அறிவுறத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார்

தடுப்பு மருந்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்ச் கூறினார்

ஐம்மு காஷ்மீரில் கோவிட் தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக யூனியன்பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு

ஜம்மு காஷ்மீரில் இதுவளர் ஒரு லட்சத்து ஏழாயிரம் சுகாதார பணியாளர்கள் அரசிடம் பதிவு செய்துள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த உந்து சக்தியாக இளைஞர்களின் சக்தி திகழ்வதாக மத்திய இளைஞா்நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு

அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்துள்ள சிறப்புப் பேட்டியில் நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளை இளைஞா்களை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வலியுறத்தினார்

ரிஜுஜூ பாராட்டு தெிவித்துள்ளார் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மேலும் பரவாமல் தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த வழினட்டு நெறிமுறைகளை மத்திய கால்நடைத்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடடத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹரியானாவில் உள்ள பஞ்ச்குலா மாவட்டத்தில் இரண்டு கோழி பண்ணைகளில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் பறவைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிப்புகள் தொடர்பாள அறிக்கைகளின் அடிப்படையில் பறவைக்காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காள நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மத்திய குழு அமைக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பறவை காய்ச்சல் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரவுவதை தடுக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புனா்வை ஏற்படுத்துவதற்காள நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் எல்காட் நிறுவனத்தின் மூலம் இது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்

இடம்பெயர்ந்த குழந்தைகளின் கல்வி தடையில்லாமல் தொடர்வதை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இடம்பெயர்ந்த குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் கல்வி தொடர்வதற்குத் தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் நாக்பூர் ஜபல்பூர் தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் பகுதியில் அமைக்கப்பட உள்ள பாதை கட்ச்ரோலி சந்திராபூர் மற்றும் சிமூர் வதோதரா ஆகிய நெடுஞ்சாலைகளின் கீழ் அமைக்கப்பட உள்ள கட்டமைப்புகளும் இதில் அடங்கும்

குஜராத் மாநிலம் சூரத்தில் சா்வதேச ஜவுளி கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவா் இதனை தெரிவித்தார் அம்மாநிலத்தின் ஐவுளி துறை தொடர்பான விவரங்களை மேற்குவங்க மாநிலத்தடன் பகிர்ந்தகொள்ள தயாராக இருப்பதாக அமைச்சர் கூறினார்

இந்தோனேஷியாவில் எதிர்பாராதவிதமாக பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் துயரமான இந்த நேரத்தில் இந்தோனேஷியாவிற்கு இந்தியா துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார்

எஸ் எஸ் கால்பந்துப் போட்டியில் சென்ளை ஒடிசா அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோல் ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ள மற்றொரு போட்டியில் கேரள அனி ஜாம்ஷெட்பூர் அனியை எதிர்கொள்கிறது